நாள் கண்காட்சியை ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் ராணுவ நிலையத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தாா்

சார்க் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில்திருமதி குஷ்மா குவராஜ் கூறியிருக்கிறார்

திரு தாரிக் அன்வர் அந்த கட்சியிலிருந்து ராஜிநாமா செய்துள்ளார்

இந்தியா பங்களாதேசை எதிர்கொள்கிறது

தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வில் நான்கு பேர் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளனர் சபரிமலை கோவிலுக்குள் பெண்களை அனுமதிக்க மறுப்பது பாலின பாரபட்சம் என்றும் இந்து பெண்களின் அடிப்படை உரிமையை மறுப்பதாகும் என்றும் நீதிபதிகள் தீர்ப்பில் கூறியுள்ளனர் மதம் என்பது அடிப்படையில் ஒரு வாழ்க்கை நெறி என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனா் நீதிபதிகள் திரு நாரிமண் திரு சந்திரகுட் ஆகியோர் தலைமை நீதிபதியுடன் இணைந்து இந்த தீர்ப்பை வழங்கியபோதிலும் நீதிபதிகள் திரு ஏ எம் கன்வில்கர் திருமதி இந்து மல்கோத்ரா ஆகியோர் மாறபட்ட தீர்ப்பை வழங்கியுள்ளனர் வயது வந்த பெண்கள் கோவிலுக்குள் நுழைவதால் தீட்டுபட்டுவிடும் என்றும் இதனை தடுக்க வேண்டுமென்றம் கோரி தொடரப்பட்ட வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் நான்கு நீதிபதிகள் நான்கு தனித்தனி தீர்ப்புகளை வழங்கியுள்ளனர் தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தீர்ப்பை அறிவிக்கும்போது பக்தியில் பாரபட்சும் கூடாது என்றும் ஆண் பாலின ஆதிக்கம் இருப்பதை அனுமதிக்க முடியாது என்றும் கூறினாா் சபரிமலை ஐயப்பனை திசிக்க வருவோர் தனிப்பிரிவின் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டா்

அயோத்தியில் சங்கைக்குரிய நிலம் தொடர்பான வழக்கை ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அம்வுக்கு மாற்ற தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா நீதிபதி அசோக் பூஷன் ஆகியோா் தனியாகவும் நீதிபதி எஸ் அப்துல் நசீர் தனியாகவும் தீர்ப்பை வாசித்தனர் அயோத்தி நில வழக்கை சாட்சியங்களின் அடிப்படையில் மட்டுமே தீர்மானிக்க வேண்டும் என்று இந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது நீதிபதி திரு நசீர் இஸ்லாமிய மார்க்கத்தில் மஞதி ஒரு ஒருங்கிணைந்த பகுதியா என்பதை சமய நம்பிக்கைகளின் அடிப்படையிலும் விரிவான பரிசீலினைக்கு பின்னருமே முடிவு செய்ய வேண்டுமென்று தமது தீர்ப்பில் கூறினார் இத்தீர்ப்பை தொடர்ந்து அயோத்தி நில வழக்கு அடுத்ததாக தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ள திரு ரஞ்சள் கோகோய் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் கொண்ட அமாவு முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது தெற்காசிய மண்டலத்தின் அமைதிக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் பயங்கரவாதம்தான் இன்று மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது என்று சார்க் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் மத்தியவெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் கூறியிருக்கிறார் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்ச் திரு ஷா முகமது குரேஷியும் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பேசிய திருமதி கஷ்மா இந்த மண்டல மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவதற்கு மண்டல நாடுகளின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார்

சார்க் உறுப்பு நாடுகளான ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் இந்தியா மாலத்தீவுகள் நேபாளம் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இதில் பங்கேற்றனர் லோக்பால் அமைப்புக்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக குழு ஒன்றினை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு

சூரிய பிரகாஷ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் லோக்பால் சுட்டத்தின் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை இந்தக் குழு தெரிவு செய்யும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார்

மக்களவை உறுப்பினர் பதவியையும் ராஜிநாமா செய்துள்ளதாக செய்தியாளர்களிடம் அவர் கூறினார் ரபேல் விமானங்கள் வாங்கியதில் பிரதமா் மீது மக்கள் எந்த உள்நோக்கமும் கற்பிக்கவில்லை என்று திரு சரத்பவார் கூறியது தமக்கு வருத்தம் அளிக்கிறது என்றும் அதன் காரணமாகவே தாம் ராஜிநாமா செய்வதாகவும் திரு தாரிக் அன்வர் கூறினார் தமது எதிர்காலம் பற்றி பின்னர் முடிவு செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் சாஹித் பகத்சிப் பிறந்த நாளான இன்று அவருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் பகத்சிங்கின் வீரம் கோடிக்கணக்கான இந்திய மக்களுக்கு தலைமுறை கடந்தும் உந்து சக்திபாக விளங்குகிறது என்று தமது டுவிட்டர் செய்தியில் பிரதமர் தெரிவித்துள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் கோடிக்கணக்கான மக்களை தன் குரலால் மயங்க வைக்கும் அவரது இனிமையாக குரல் தொடர்ந்து பல ஆண்டுகள் ஒலிக்க வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் தமது டுவிட்டர் செய்தியில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் லதா மங்கேஷ்வரின் குரல் பல்லாண்டுகளாக இந்திய மக்களை தன்பால் ஈர்த்துள்ளது என்றும் நாட்டின் வளர்ச்சியில் அவர் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார் என்றும் கூறியிருக்கிறார் உலக ராபீஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது வெறிநாய் கடிக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடித்த பிரான்ஸ் விஞ்ஞானி லூயி பாஸ்டர் நினைவு நாளான இன்று இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது வெறிநாயக் கடியின் தாக்கம் அதனை தடுக்க வேண்டியதள் அவசியம் குறித்து மக்களுக்கு விழிப்புணா்வு ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது வீட்டில் உள்ள பிராணிகளுக்கு ராபீஸ் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க தடுப்பூசி போடுதல் போன்றவை இந்நாளில் எடுத்துரைக்கப்படுகிறது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது

இப்போட்டியின் நேம்மக வர்ணனை அகில இந்திய வானொலியில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் மாலை மணி நான்கு முப்பது முதல் ஒலிபரப்பாகும்